எடப்பாடி

காவிரி டெல்டா மாவட்டங்களில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நாளை மறுநாள் முதல் ஆய்வு மேற்கொள்கிறார் இயல்பு நிலைக்கு திரும்ப தேவையான தமிழகம் அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மை மற்றும் வருவாய்த் துறை அமைச்சர் திரு

எடப்பாடி

பழனிசாமி நாகை தஞ்சை திருவாரூர் ஆகிய காவிரி டெல்டா மாவட்டங்களில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நாளை மறுநாள் முதல் ஆய்வு மேற்கொள்கிறார் நாகை மாவட்டத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் ஆய்வுக்கூட்டத்தை தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார் மரம் நடும் விழா உள்ளிட்டவற்றிலும் முதலமைச்சர் கலந்துகொள்கிறார் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொள்ள உள்ள அரசு அலுவலர்கள் பயனாளிகள் செய்தியாளர்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை இன்று நடத்தப்படுகிறது

இம்மாவட்டங்களில் பல்வேறு வளர்ச்சித்திட்ட பணிகளையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார்

எடப்பாடி

தற்போது மத்திய அரசு பிறப்பித்துள்ள உத்தரவுப்படி தமிழகத்தில் இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்வது குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்வார்

இந்நிலையில் கர்நாடக மாநில ஊரடங்கு விதிகளில் பல்வேறு தளர்வுகளை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது இதன்படி மாநில எல்லையில் நடத்தப்படும் பரிசோதனைகள் நீக்கப்பட்டுள்ளன

உதயகுமாா் இயல்பு நிலைக்கு திரும்ப தேவையான அனைத்து கமிமகம் நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மை மற்றும் வருவாய்த் துறை அமைச்சா் திரு

சென்னை திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்தில் இன்று கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இ நடைமுறை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கவசமாக திகழ்கிறது என்றார் இதன் மூலம் ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு கொரோனா பரவுவது தடுக்கப்படுவதாகவும் கூறினார்

செல்லூர் ராஜீ வாய்ஸ் விஜயபாஸ்கர் தமிழகத்தில் கொரோனா காலத்திலும் பிற நோயாளிகளுக்கும் தங்கு தடையின்றி சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டோர் தனியார் மருத்துவமனைகளை அனுக இயலாத வகையில் அரசு மருத்துவமனைகளில் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார் நோயாளிகளை திறம்பட எதிர்கொண்டு அர்ப்பணிப்பு உணர்வுடன் சேவையாற்றி உயிர்கள் அரசு மருத்துவமனைகளில் காப்பாற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் பல குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தடுப்பூசி கொரோனா தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதிக்கும் இரண்டாம் கட்ட சோதனைக்கு சென்னையில் இரண்டு மருத்துவமனைகளுக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கவுன்சில் அனுமதி வழங்கியுள்ளது ஆக்ஸ்போா்டு பல்கலைக்கழகம் தயாரித்த கோவிஷீல்டு தடுப்பு மருந்து இரண்டாம் கட்ட மனிதசோதனையை இந்தியாவில் பரிசோதிக்க இக்கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது சென்னை ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை ராமச்சந்திர மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது

பிரதமர் இதுவரை கல்வி நீர்சேமிப்பு கோவிட் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பலதரப்பட்ட விஷயங்கள் குறித்து உரையாற்றியுள்ளார் கோவிட் தொற்றிலிருந்து மீள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இதுதொடர்பாகவும் பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றுவார் என தெரிகிறது

க

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விஷயத்தில் அரசு இனியும் மவுனம் காக்காமல் மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்

ராம்நாத்கோவிந்த் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு

குடியரசு துணை தலைவர் விடுத்துள்ள செய்தியில் இச்சம்பவத்தில் காயமடைந்தோர் விரைவில் பூரண நலமடைய பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக பிரதமர் ட்விட்டரில் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் அப்பகுதியில் மாநில அரசும் தேசிய பேரிடர் மீட்புக்குழுவினரும் தேவையான மீட்பு நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார்

மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன

பிரகலாத் ஜோஷி நாளை மறுநாள் ஆய்வு செய்கிறார்

தொடர்ந்து தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு ரேண்டம் எண் வழங்கப்பட்டு மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் தொடங்கப்படும் என்றும் ரேண்டம் எண் வழங்குவதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக இந்தாண்டு பொதுமக்கள் விழாவில் பங்கேற்க காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது

புவியரசன் தெரிவித்துள்ளார்